தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

குடியரசுத் தின கொண்டாட்டங்களுக்கான முழுமையான அணிவகுப்பு ஒத்திகை இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

செலுத்த தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கட்டணம் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

பிரிவில் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

நேற்று ஜம்மு வில் வாத்தக சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் திரு சோம் பிரகாஷ் இதனைத் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் தொழில் வளா்ச்சிக்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் கூறினார் இதற்கிடையே ஸ்ரீநகரில் அனைத்து மகளிட் அஞ்கல் நிலையத்தை மத்திய அமைச்சா் திரு ரவிசங்கள் பிரசாத் நேற்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குத் தேவையான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகக் கூறினார் வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் கிளை ஸ்ரீநகரில் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் ஜம்மு கஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பத்து மத்திய அமைச்சா்கள் பல்வேறு மாவட்டங்களில் பயணம் மேற்கொண்டுள்ளனா் ஷெடியூல்ட் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு புதுவையில் ஆய்வு செய்து வருகிறது

அப்பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் அவர்கள் பெற்றுக் கொண்டனர் புதுவை தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு செயலாளர்களுடன் இக்குழு ஆலோசனை நடத்தியது குடியரசுதின விழா கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தில்லியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ராஜ்பாத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொள்வாா்

இதற்கான ஒத்திகை அணிவகுப்பு இன்று காலை நடைபெற்றது

குடியரசுதின நிகழ்ச்சியையொட்டி தில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்த வைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கையை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது அமெரிக்கா ஹாங்காங் மெக்சிகோ ஆகிய நாடுகளிலும் இந்த வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே கரோனா வைரஸ் இந்தியாவில் பரவாமல் இருக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது தில்லி மும்பை சென்னை கொக்சி ஐதாரபாத் பெங்களுரு கொல்கத்தா ஆகிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் இந்த வைரஸ் தாக்குதல் குறித்த தகவல்களை உடனுக்குடன் அளித்து வருகிறது

பிரதமர் மக்கிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகிறது

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வடக்கு பச்சையாறு நீாத்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அரசு பள்ளிகளில் பயிலும் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் அஇஅதிமுக அரசின் நிலைபாடு என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மாவட்ட நிர்வாகம் மற்றும் வன்ததுறை சார்பில் அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சென்று கடந்த இரண்டு மாதங்களாக இந்த தேர்வுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டதாக ஆட்சியர் திருமதி சிவ்பா பிரபாகள் சதிஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்

இந்த காப்பகத்தின் உள்வட்டப் பகுதி கணக்கெடுப்பிற்காக இந்த பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த ஆண்டு பருவமனூ கூடுதலாக பெய்ததன் காரணமாக காப்பகத்தில் உள்ள நீரோடைகளில் நீாவரத்து அதிகரித்துள்ளதோடு பகமையாள சூழல் நிலவுவதால் பல்வேறு வளவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிக்கான டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலி இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

மகளிர் பிரிவில் இந்தியா மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்வீடனை வென்றது

இதன் காரணமாக சீன இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது நியூஸிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது